நரேந்திர மோடி கூறியுள்ளார் கிராமப்புற வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதற்கான ஏழைகள் நல வேலை வாய்ப்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் சனிக்கிழமை தொடக்கி வைக்க இருக்கிறார் புதுச்சேரியில் மக்கள் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் வரும் கொரோனா எண்ணிக்கை ஜுலையில் அதிகரித்து விடும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் இன்று கொடி அசைத்து தொடக்கி வைத்தார் மோடி நிலக்கரி மற்றும் சுரங்கத் துறையை முதலீட்டிற்கும் தொழில்நுட்பம் மற்றும் போட்டிக்கும் முழுமையாக திறந்து விட இந்தியா பெரிய முடிவு எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நிலக்கரித்துறையில் நீண்ட காலமாக நிலவும் பொது முடக்கத்தை நீக்குவதாகவும் இந்நடவடிக்கை அமைவதாக அவர் குறிப்பிட்டார் வர்த்தக ரீதியிலான நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகளில் தனியார் துறையினரை அனுமதிப்பதால் உலகிலேயே நிலக்கரி படிவுகள் அதிகம் உள்ள நான்காவது நாடான இந்தியாவின் இயற்கை ஆதாரங்கள் திறந்து விடப் படுவதாகவும் இதை முன்பே செய்திருந்தால் உலகின் மிகப்பெரிய நிலக்கரி ஏற்றுமதி நாடாக இந்தியா மேம்பட்டிருக்கும் என்றும் பிரதமர் கூறினார் தற்போது உலகின் இரண்டாவது மிகப் பெரிய நிலக்கரி இறக்குமதி உற்பத்தி நாடாக திகழும் இந்தியா உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நிலக்கரி இறக்குமதி நாடாகவும் இருப்பது முரண்பாடானது என்றும் நிலக்கரித்துறையில் போட்டியும் வெளிபடைத்தன்மையும் இல்லாமல் போனதே பெரிய பிரச்சனை என்றும் அவர் சுட்டிக் காட்டினார் நிலக்கரித்துறையில் கொண்டுவரப்படும் நிலக்கரி படிவுகளும் பழங்குடி மக்களும் அதிகம் உள்ள இந்தியாவின் கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு தூணாக மேம்படும் என்று பிரதமர் தெரிவித்தார் கொரோனா நெருக்கடியால் தற்சார்பு பாடத்தையே இந்தியா கற்றுக் கொண்டுள்ளதாகவும் நாடு இப்பிரச்சைனையை சமாளித்து நெருக்கடியை வாய்ப்பாக மாற்றிக் கொள்ளும் என்றும் அவர் மேலும் கூறினார்

நரேந்திர மோடி வரும் சனிக்கிழமை தொடக்கி வைக்க இருக்கிறார் பீகார் மாநிலம் ககாரியா மாவட்டத்தில் உள்ள தேலிஹார் கிராமத்தில் இருந்து மாநில முதலமைச்சர் திரு நித்திஷ் குமார் முன்னிலையில் காணொளி காட்சி மூலம் பிரதமர் இத்திட்டத்தை தொடக்கி வைப்பார்

இதனால் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் கிராமவாசிகளுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சொந்த ஊர் திரும்பி உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களில் மூன்றில் இரண்டு பங்கினர் இம் இம் மாவட்டங்களில் இருப்பதாக மதிப்பிடப் பட்டுள்ளது

புதுச்சேரி அரசுமருத்துவக் கல்லூரி மருத்துவ மனையில் இருந்து நால்வரும் மாஹே அரசு மருத்துவ மனையில் இருந்து மூவரும் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்து விடுவிக்கப் பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ மனையில் கொரோனா நோயாளி ஒருவர் உயிரிழந்ததாகவும் அரசு செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப் பட்டுள்ளது டெல்லியில் கொரோனா சிகிச்சையில் இருந்த புதுச்சேரியைச் சேர்ந்த ஒருவர் புதுச்சேரி பட்டியலில் இருந்து மாற்றப்பட்டுள்ளார்

இது அல்லாது காரைக்காலைச் சேர்ந்த கொரோனா நோயாளி ஒருவர் மகாராஷ்டிர மாநிலத்தில் சிகிச்சையில் இருப்பதாக அரசு செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கிரண்பேடி புதுச்சேரியில் முகக் கவசம் அணிதல் சமுக இடைவெளியை கடைபிடித்தல் கைகளை சுத்தமாக பராமரித்தல் போன்ற முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை இன்னும் அதிகமாக எடுக்க மக்கள் தவறினால் வரும் ஜுலையில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் அதிகரித்து விடும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் வாட்ஸ்ஆப்பில் இன்று இது தொடர்பாக செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் கொரோனா நமக்கு வராது என்று எவரும் நினைத்துவிடக் கூடாது என்றும் மற்றவர்களின் அலட்சியத்தால் எவருக்கும் கொரோனா வந்துவிடக் கூடாது என்றும் கூறினார் மக்கள் தங்களையும் பாதுகாத்துக் கொண்டு மற்றவர்களையும் பாதுகாத்தல் அவசியம் என்று துணைநிலை ஆளுநர் வலியுறுத்தினார்

நாராயணசாமி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் ஆகியோர் இன்று கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ மனையில் உள்ள கொரோனா சிகிச்சைப் பிரிவை நேரடியாக சென்று பார்த்து ஆய்வு மேற்கொண்டனர் இதை தொடர்ந்து மருத்துவ அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றையும் இவர்கள் நடத்தினர்

மல்லாடி கிருஷ்ணா ராவ் இன்று கொடி அசைத்து தொடக்கி வைத்தார்

சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் மோகன் குமார் மற்றும் இதர அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை தொடர்ந்து சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் செய்தியாளர்களிடம் பேசுகையில்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் நிலக்கரி மற்றும் சுரங்கத் துறையை முதலீட்டிற்கும் தொழில்நுட்பம் மற்றும் போட்டிக்கும் முழுமையாக திறந்து விட இந்தியா பெரிய முடிவு எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கிராமப்புற வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதற்கான ஏழைகள் நல வேலை வாய்ப்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் சனிக்கிழமை தொடக்கி வைக்க இருக்கிறார் புதுச்சேரியில் மக்கள் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் வரும் ஜுலையில் கொரோனா எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் அதிகரித்து விடும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

மல்லாடி கிருஷ்ணா ராவ் இன்று கொடி அசைத்து தொடக்கி வைத்தார்